நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

நிர்பயா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைவழக்கின் குற்றவாளிகள் நான்கு பேரும் இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட்டனர் தில்லி திகார் சிறையில் இவர்களது தண்டனை அதிகாலை மணியளவில் ஐந்தரை நிறைவேற்றப்பட்டது இறுதிகட்ட முயற்சியாக குற்றவாளிகளில் ஒருவர் தாக்கல் செய்த மனுவினை அதிகாலை இரண்டரை மணியளவில் நீதிபதி பானுமதி தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் விசாரணை செய்தது தமது கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை எதிர்த்து குற்றவாளிகளில் ஒருவர் தாக்கல் செய்த இந்த மனுவினை டிவிசன் பெஞ்ச் தள்ளுபடி செய்தது

நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டு மக்களிடையே இந்த நோய் தொற்று தொடர்பாகதொலைக்காட்சி வாயிலாக நேற்றிரவு அவர் உரையாற்றினார்

அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களைத் தவிர வேறு யாரும் வீட்டைவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இந்த சுய கட்டுப்பாடு எதிர்காலத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்தை அரசு உறுதி செய்துள்ளதால் அச்சம் காரணமாக கூடுதல் பொருட்கள் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அடுத்த சில வாரங்களில் தேவையின்றி பொதுமக்கள் வீட்டைவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும அவர் கேட்டுக் கொண்டார்

தனியார்துறை ஊழியர்கள் முடிந்த அளவுக்கு வீட்டில் இருந்து வேலைசெய்ய வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தனியார் துறையினர் தங்களது ஊழியர்கள் வேலைக்கு வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நாட்களுக்கு சம்பளத்தை பிடித்தம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

உலக அளவில் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள இந்த நோய் தொற்றுப் பரவலை மக்களின் முழுமையான பங்களிப்பின் மூலம்தான் தவிர்க்க இயலும் என்று அவர் கூறினார் பொதுநிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது தனிமைப்படுத்திக் கொள்வது போன்றவை இந்த நோய்த் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு உதவிடும் என்றும் அவர் கூறினார் வழக்கமான உடல்நலப் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு தற்போது செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் இது மருத்துவர்களின் பணிச்சுமையை குறைக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்

நாம் நலமாக இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் என்பதே தற்போதைய தருணத்தின் தாரக மந்திரம் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து பிரதமர் மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் மாநிலத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட பெரிய ஜவுளிக்கடைகள் நகைக்கடைகள் மற்றும் பல்பொருள் விற்பனை செய்யும் மிகப் பெரிய கடைகளை இன்று முதல் மூட உத்தரவிடுவதெள இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் மளிகைக் கடைகள் பல்பொருள் அங்காடிகள் காய்கறிக் கடைகள் மருந்தகங்கள் மற்றும் உணவகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்தைக் குறைப்பது பிற மாநிலங்களிலிருந்து வரும் ரயில் போக்குவரத்தை குறைப்பது மாவட்டந்தோறும் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களுக்கான அனைத்து வசதிகளையும் கொண்ட சிறப்பு மருத்துவமனைகளை ஏற்படுத்தவது

இதில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் எஞ்சிய இருவரும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கைகளை குத்தம் செய்வதற்கு சோப்பை பயன்படுத்தினால் மட்டுமே போதுமானது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

நான்கு பேர் உயிரிழந்துள்னர்

இதுதொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிா்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மூத்த குடிமக்கள் பயணம் செய்வதை தடுக்கும் நோக்கில் அவர்களுக்கான சலுகையை ரயில்வே ரத்து செய் துள்ளது மத்தியப் பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் ஒலிம்பிக் போட்டியில் கபடியை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது